காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெறுகிறது பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

சென்றடைந்தார்

நடைபெற்று வருகிறது

குணமடைந்துள்ளனர்

படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

காலை தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைந்தனர் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெறுகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த வாரம் இந்தியா சீனா ரானுவத்தினருக்கிடையே மோதல் சம்பவத்தின் பின்னணியில் இந்த மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும்

அனுராக் ஸ்ரீவத்ஸவா தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ரஷ்ய ரானுவ தலைவர் கொசென்கோ வசிலி அலெக்சாண்ட்ரோவிச் மற்றும் ரஷ்பாவிற்கான இந்திய தூதர் டாகட்ர் பி வெங்கடேஷ் வர்மா ஆகியோர் வரவேற்றனர்

ரஷ்யா பாதுகாப்பு இருதரப்பு உடன்பாடுகள் தொடர்பாக அவர் ஆலோசனை இந்திய மேற்கொள்கிறார் கடந்த மாதம் நடைபெறவிருந்த வெற்றி விழா கோவிட் தொற்று காரணத்தால் ஒத்தி வைக்கப்பட்டது

இரண்டாம் உலகப் போரில் ரஷ்ய வீரர்களின் தியாகத்தையும் இந்தியா உட்பட இதர நாடுகளின் வீரர்களின் பங்களிப்பையும் நினைவூட்டிப் பாராட்டும் வகையில் இந்த அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த கட்டுப்பாடுகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது யாத்திரை தொடங்குவதற்கு முன்பு இன்று காலை பாரம்பரிய முறையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன ஜெகந்நாதர் பாலபத்திரர் சுபத்ரா ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான ரதத்தில் காட்சியளித்தனர் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நோய்த் தொற்றை தடுக்கும் வகையில் பூரி நகரம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் எவரும் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்று நகர நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது பாதுகாப்புப் பணியில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

நோய்த் தொற்று இல்லாதவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

நவீன் பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கும் ஒடிசாவில் உள்ள ஜெகந்நாதர் பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ரத யாத்திரை மக்களின் வாழ்க்கையில் வளத்தையும் நல்ஆரோக்கியத்தையும் கொண்டுவரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு ஜெய்பாண்டா விள் வேண்டுகோளை அடுத்து பூரி ஜெகந்நாதரின் ரத யாத்திரை துர்தர்ஷன் மற்றும் இதர அலைவரிசைகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

இன்று அதிகாலை துணை ரானுவத்தினரும் மாநில காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இந்த சம்பவம் நடைபெற்றது

இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது வீரமரணமடைந்ததாக அப்படையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

இதையொட்டி பிஜேபி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் தேச ஒற்றுமைக்காக அயராது உழைத்தவர் சியாமா பிரசாத் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளது பிரதமர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்திய தாயின் மிகச் சிறந்த புதல்வர் சியாமா பிரசாத் முகர்ஜி என்றும் அவரது நினைவு நாளில் புகழஞ்சலி செலுத்துவதாகவும் கூறியுள்ளார்

இந்தியாவின் ஒற்றுமைக்கு விடுதலைக்கு முன்பும் பின்பும் பாடுபட்டவர் சியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் வங்காளம் காஷ்மீர் மற்றும் பஞ்சாபை ஒன்றுபட்ட இந்தியாவில் இணைத்ததில் அவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் ரானுவ தலைமைத் தளபதி எம்

நரவானே இன்று வடாக் பகுதிக்குச் சென்று நேரில் ஆய்வு செய்யவுள்ளார் எல்லைப் பகுதியின் களநிலவரத்தை நேரில் ஆய்வு செய்யவுள்ள அவர் இந்திய சீன எல்லையில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள நமது ரானுவ வீரர்களை நேரில் சந்தித்து பேசவுள்ளார் இந்தியா சீனா ரானுவ வீரர்களிடையே சமீபத்தில் ஏற்பட்ட மோதலை அடுத்து எல்லைப் பகுதிக்கு நரவானே செல்வது இது இரண்டாவது முறையாகும்

அந்நாட்டைச் சேர்ந்த யாத்ரிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி அரேபியாவிள் ஹஜ் அமைச்சரகம் தெரிவித்துள்ளது மேலும் ஹஜ் புனித நகரில் கூடும் யாத்ரிகர்கள் பொது சுகாதாரத் துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சமூக இடைவெளியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி காணொலிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் நோய்ப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த சாதனங்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் பிளம் கேர் நிதியிலிருந்து வெளிமாநில தொழிலாளர்களின் நலனுக்காக ஆயிரம் கோடி ருபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது

சிக்கியுள்ள இந்தியர்களை மத்திய அரசு விமானம் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் மீட்டு வருகிறது